கால்நடை பராமரிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த நிதியம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலாள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியா ரஷ்யா இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் நல்லுறவை வலுப்படுத்த இருநாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

இன்று புதுதில்லியில் பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்ரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

முத்ரா திட்டத்தின்கீழ் குறைந்த தொகை கடனுதவி பெற்றவர்களுக்கு இரண்டு சதவீத வட்டி மானியம் வழங்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது கால்நடை பராமரிப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தை ஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது இந்த நிதியத்தின் மூலம் தகுந்த பயனாளிகளுக்கு மூன்று சதவீத வட்டி மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

கால்நடை பராமரிப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியம் இந்த துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடுமையாக உழைக்கும் விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்தும் என்றும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக பால்பண்ணைத் தொழிலில் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கித் தருவதற்கு இந்த நிதியத்திலிருந்து செலவிடப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர் பிரதமரின் முத்ரா ஷிசு திட்டத்தின்கீழ் பெறும் கடனுதவிக்கு வட்டிச் சலுகை அளிக்கப்படுவது தொழில் வளர்ச்சிக்கும் நிலையான செயல்பாட்டிற்கும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார் உத்தரபிரதேசத்தில் உள்ள குஷி நகர் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டிருப்பது வெளி நாடுகளிலிருந்து புத்தர் கோவிலுக்கு வரும் யாத்ரிகர்கள் சிரமமின்றி வந்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவுகள் உக்திசார் ஒத்துழைப்பை அடிப்படையாகக் கொண்டது என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

அப்போது இதனைத் தெரிவித்த அமைச்சர் திரு

இந்தக் கூட்டத்தின்போது இருநாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்புத் துறை இத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்ட யோசனைகளுக்கு ரஷ்ய தரப்பில் நல்ல வரவேற்பு இருந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார்

இருநாடுகளுக்கு இடையிலான பாரம்பரியமான நட்புறவு தொடர்ந்து வலுவாக இருப்பதாகவும் பரஸ்பரம் பயனடையும் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து ஒத்துழழத்து செயல்டட இருநாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார் ரஷ்யாவிடமிருந்து எஸ்

செர்ஜி சொய்கு வுடன் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பேச்சுக்கள் நடத்தினார்

இதுதொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார்

மருத்துவ அமைப்புகள் மற்றும் மருத்துவ நிபுணர் குழுவினர் அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சா் குறிப்பிட்டார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார்

மேலும் சமூக வலைதளங்கள் மூலமாக இவர்கள் நான்கு பேரும் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது காவல் சோதனைச் சாவடிமீது கைபெறி குண்டுகளை வீசியதாக இந்த நான்கு தீவிரவாதிகள்மீதும் வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது அமர்நாத் யாத்திரைக்கான ஏற்பாடுகள் குறித்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் கோவில் வாரியத்தின் தலைவருமான திரு கிரிஷ் சந்திர முர்மு அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் யாத்ரிகர்களுக்கான கசகாதார வசதிகள் உணவு சமையல் எரிவாயு மின்சாரம் குடிநீர் பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் பேரிடர் மேலான்மை படையினர் தயார்நிலையில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சும்பவத்தில் உயிரிழந்த தந்தை மகன் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்ற முதலமைச்சா் அறிவித்துள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சா் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் இந்த பிரச்சினை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்ச் கூறியுள்ளார்

காங்கிரஸ் கட்சியின் தலைமை கூறும் கருத்துக்கள் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் கருத்தாக அமையாது என்று பிஜேபி தலைவர் திரு